திட்டங்களும் நாட்டிற்கு தேவைப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது

குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சள் திரு

நடத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

அறிவிக்கப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று காணொலி காட்சி மூலம் பல்வேறு சமூகநல அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ஆவோசனை நடத்திய பிரதம் இந்த அமைப்புகள் மனிதநேய அனுகுமுறையுடன் அதிகளவிலான மக்களை சென்றடைவதோடு சேவை மனப்பான்மையுடன் பணியாற்றி வருவதாக கூறினார் நாடு இதுவரை காணாத வகையில் சிக்கலை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் இதனை எதிர்கொள்ள சமூக அமைப்புகளின் தேவை அவசியம் என்றார் ஏழை மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சமூக அமைப்புகள் முக்கிய பங்காற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார்

உலகம் முழுவதும் பரவியுள்ள பெரும் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக தவிர்க் இயலாத சூழ்நிலையில் தான் ஊரடங்கு கடைப்பிடிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

இவர்களுடன் சும்பந்தப்பட்ட குடும்பத்தினர் அதிக நேரம் செலவிடுவதள் மூலம் மூத்த குடிமக்களுக்கு வைரஸ் தொற்று பரவாமல் பாதுகாக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்களுக்கு இருமல் காய்ச்சல் அல்லது மூச்சுத் திணறல் உள்ளதா என அவ்வப்போது கண்காணிக்க வேண்டுமெனவும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது யாருக்கும் கை குலுக்கியோ அல்லது ஆரத்தழுவியோ வாழ்த்து தெரிவிக்க வேண்டாம் எனவும் சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது

மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்த யோசனைகளின் அடிப்படையில் இந்த வெண்டிலேட்டர்களை மேம்படுத்தி வருவதாகவும் அடுத்த வாரத்தில் இவை தயாராகிவிடு என்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் திரு சதீஷ் ரெட்டி புதுதில்லியில் தெரிவித்துள்ளார் ஒரே நேரத்தில் பல நோயாளிகளுக்கு பயன்படுத்தும் வகையில் இவை உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

விஜய்ராகவன் தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் பரிசோதனை கூடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளா் கோவிட் தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் இந்திய தொழில்துறை ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா் பல்கலைக்கழக ஆசிரியர் பணிக்கான யுஜிசி நெட் தேர்வு உட்பட தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்கும்படி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு உத்தரவால் விண்ணப்பதாரர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் இருப்பதால் அவர்கள் தங்களது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்புவதற்கான கடைசி தேதியை நீட்டிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சள் திரு ரமேஷ் பொன்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார்

எஸ்

ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் தங்கள் பணியை தொடர முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அஞ்சல் துறையும் ஏழை மக்களுக்கு ஏராளமான மணியா்டர்களை பட்டுவாடா செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களில் ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை சித்த மருத்துவம் மூலம் குணப்படுத்த முடியுமா என்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக தமிழக அரக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் வினித் கோத்தாரி மற்றும் சுரேஷ் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்த போது மத்திய அரசு ஏற்கனவே பிறப்பித்துள்ள வழிகாட்டுதலின் அடிப்படையில் சித்த மருத்துவம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகளில் குணப்படுத்த முடியுமா என்பதை கண்டறிய நிபுணர் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்து வருவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது

திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் தேக்கம் அடையாமல் வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருப்போரின் நலன் குறித்து கைத்தறித்துறை அமைச்சர் திரு

மணியன் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார்

ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட வேலைவாய்ப்பு இல்லாத தொழிலாளா்களுக்கான நிவாரண உதவியை நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு மத்திய அரசை நித்தி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் பாதிப்புகளை எதிர்கொள்ள மத்திய அரசு அறிவித்துள்ள நிதியுதவி திட்டம் போதுமானது அல்ல என்றும் மேலும் பல உறுதியான திட்டங்களை அறிவிக்க வேண்டுமென முன்னாள் மத்திய அமைச்சா் திரு

சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார்

அத்தியாவசியப் பணிகளில் ஈடுபடும் துறை சார்ந்த அலுவலகங்களில் பணிபுரியும் மாற்றுத் திறனாளிகளுக்கு அலுவலகப் பணியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநர் அறிவித்துள்ளார் இவர்களுக்கான பராமரிப்பு உதவி தொகை இரண்டு மாதம் முன்னதாகவே வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்